இன்று தொடங்கி வைக்கிறார்

காவிரி கோதாவரி இணைப்புத் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார்

வயதுடையவர்களும் பங்கேற்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பங்கேற்கப்போவதில்லை என பல்வேறு சங்கங்கள் அறிவித்துள்ளன

புதிய இந்தியாவை படைப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்பதே இந்த ஆண்டு மாநாட்டின் மையக்கருத்தாக இருக்கும் இந்த மாநாட்டில் மொரீஷியஸ் பிரதமர் திரு பிரவீந்த் ஜெகந்நாத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார்

நாளை நடைபெறும் நிறைவு நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உரையாற்றுகிறார் முன்னதாக இம்மாநாட்டின் தொடக்கமாக நேற்று நடைபெற்ற இளையோர் வெளிநாடு வாழ் இந்தியர் மாநாட்டை வெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தொடங்கி வைத்தார் பிரதமர் திரு

இந்தப் பொருட்களின் விவரத்தை இணையதளத்திலும் அறிந்து கொள்ளலாம் இந்த ஏலம் மூலம் கிடைக்கும் தொகை கங்கை தாய்மைப்படுத்தும் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி கோதாவரி நதிகளை இணைக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்

எனவே கோதாவரி கிருஷ்ணா பெண்ணை காவிரி ஆகிய நான்கு நதிகளையும் இணைக்கும் வகையில் விரிவான திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

நிதின் கட்கரி இத்திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்ட பிறகு உலக வங்கி அல்லது ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் என்றார் இந்தத் திட்டம் செயல்படுத்தப்படும்போது தமிழகத்தின் தென்கோடி வரை தண்ணீர் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தால் பாதுகாப்புத் தேவைகளுக்காக உருவாக்கப்படும் தொழில்நுட்பங்கள் பொதுமக்களின் தேவைகளைப் பூர்த்தி செய்யவம் பயன்படுத்தப்படும் என பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சுபாஷ் பாம்ரே தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தீ பாதுகாப்பு தொழில்நட்பம் தொடர்பான பயிலரங்கில் பேசிய அவர் தீ தடுப்பு பணிகளை மேலும் திறமையாக கையாள வேண்டியது அவசியம் என்றார் தொழில்நுட்பங்களை அனைத்து துறைகளின் தேவைகளை செய்ய புதிய பூர்த்தி பயன்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆழ்குழாய் கிணறுகளில் தவறி விழுவோரை மீட்பதற்கான தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் திரு சுபாஷ் பாம்ரே தெரிவித்தார் ஐ என் எக்ஸ் மீடியா முறைகேடு வழக்கில் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் திரு பசிதம்பரத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சிபிற மத்திய அரசின் அனுமதியைக் கோரியுள்ளது இந்த வழக்கிற்கான குற்றப்பத்திரிக்கை தயாராக உள்ளதால் திரு சிதம்பரம் மீது வழக்குத் தொடர அரசின் அனுமதி கோரப்பட்டுள்ளதாக சிபிஐ உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிதம்பரத்தின் மகன் திரு

பிரதமர் பதவிக்கு தாம் போட்டியிடவில்லை என சமாஜ்வாதி கட்சித்தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் கூறியுள்ளார் லக்னோவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலுக்குப்பிறகே எதிர்க்கட்சிகளிடம் எத்தனை பிரதமர் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள் என்பது தெரியவரும் என்றார் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையம் மீண்டும் திட்டவட்டமாக மறுத்துள்ளது மின்னணு எந்திரங்களில் முறைகேடு செய்ய வாய்ப்புள்ளதாக லண்டனில் செயல் விளக்கம் நடத்திக்காட்டப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியாவில் பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு எந்திரங்கள் கடுமையான பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்புக்கு இடையே தயாரிக்கப்படுவதால் முறைகேடுகளுக்கு வாய்ப்பில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின்போது மின்னணு எந்திரங்களில் முறைகேடு செய்யப்பட்டதாக லண்டன் செயல் விளக்கத்தின்போது தெரிவிக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லியும் மறுத்துள்ளார் உலக அளவில் போற்றி வணங்கப்படும் தலைசிறந்த நூலாக திருக்குறள் திகழ்கிறது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று திருவள்ளுவர் திருநாள் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை வழங்கிப் பேசிய அவர் கல்லுரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சி மாணவர்களால் பதிவு செய்யப்பட்ட ஆராய்ச்சிக் கட்டுரைகள் அனைத்தையும் ஒரே தளத்தில் வெளியிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றார் தமிழறிஞரும் கல்வெட்டு ஆராய்ச்சியாளருமான ஐராவதம் மகாதேவனின் நால்களை நாட்டுடமையாக்குவது குறித்து தமிழக அரசு பரிசீலிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தஞ்சை தமிழ் பல்கலைகழக நூலகத்தில் உள்ள அரிய நூல்களை மின்னாக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை அறிவிக்க வேண்டுமென மாநில அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்

நீட் தேர்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு அளிக்கப்படும் வயது வரம்பு உள்ளிட்ட அனைத்து சலுகைகளையும் ஜே இ இ மெயின் மற்றும் ஜே இ இ அட்வான்சுடு தேர்வுக்கும் வழக்கக்கோரி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது எளினும் இறுதித் தீர்ப்பின் அடிப்படையிலேயே மாணவர் சேர்க்கை முடிவு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம் மாணவர்கள் விண்ணப்பிக்க ஏதுவாக தேசிய தேர்வு முகமையின் இணையதளத்தை ஒரு வாரத்திற்கு திறந்து வைக்கவும் அறிவுறுத்தியுள்ளது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று முதல் நடத்தவுள்ள கால வரையற்ற வேலை நிறுத்தப் போராட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என பல்வேறு சங்கங்கள் அறிவித்துள்ளன தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம் அரசு அலுவலர் ஒன்றியம் அரசு அலுவலக உதவியாளர்கள் சங்கம் மற்றும் அரசு அலுவலர் கழகம் உள்ளிட்ட அரசின் அங்கீகாரம் பெற்ற பிரதான சங்கங்களின் பிரதிநிதிகள் தலைமைச் செயலாளரை நேற்று சந்தித்தனர் அப்போது ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் வேலை நிறுத்தத்தில் தங்களது சங்கங்கள் கலந்து கொள்ளப்போவதில்லை என்றும் முதலமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க அரசுக்கு உறுதுணையாக இருப்போம் என்றும் இவர்கள் உறுதியளித்துள்ளனர் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் உரிய கவனத்துடன் பரிசீலிக்கப்படும் என தலைமைச் செயலாளர் தெரிவித்ததாகவும் அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வணிக வரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி மீதான சொத்து வழக்கு ஒன்றை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மனுதாரர் மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தை அணுகி இதுபற்றி முறையிடுமாறு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்

உலகின் மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா தொடர்ந்து திகழும் என சர்வதேச நிதியமான ஐ எம் எப் தெரிவித்துள்ளது இதேபோன்று உலகளவில் மிகுந்த நம்பிக்கைக்குரிய நாடாகவும் இந்தியா திகழ்வதாக ஆய்வறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவிருக்கும் மக்களவை தேர்தல் பணிகளுக்காக ஒரு முறை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை உபயோகிக்க வேண்டாம் என அனைத்து மாநிலங்களையும் மத்திய சுற்றுச்சூழல் துறை கேட்டுக் கொண்டுள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலம் உத்தம்பூரில் பண்பலை வானொலி நிலையத்தை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் நேற்று தொடங்கி வைத்தார் ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த சிபிஐ யின் சென்னை எஸ் பி திரு சரவணன் மும்பைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்

பள்ளிக் கூடங்களில் குறைந்தது ஒரு மணி நேரம் விளையாட்டு வகுப்புக்களை நடத்துவதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலிக்க முன்வந்ததற்காக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார் டோக்கியோவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கத்தை வெல்லும் என இந்திய அணியின் தலைமைப் பயிற்சியாளர் கோபிசந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மாநில அளவிலான கராத்தே போட்டிகளில் பதக்கம் வென்ற காஞ்சிபுரம் மாவட்ட வீரர்களுக்கு அம்மாவட்ட ஆட்சியர் திரு